மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு துறையினருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனையைத் தொடங்கினார்

பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றியை குறிக்கும் விஜய் திவஸ் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

தேர்தல் நியாயமான அமைதியான முறையில் நடப்பதை உறுதி செய்ய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன துணை ராணுவப்படை ஜவான்கள் அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர்

பீகார் மேற்குவங்கம் பகுதிகளை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளுக்குள் சமூக விரோதிகள் ஊடுருவா வண்ணம்இப்பகுதிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன

இதனிடையே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு

ராகுல்காந்தி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநில தலைமை தேர்தல் அலுவலரிடம் தேர்தல் ஆணையம் அறிக்கை கோரியுள்ளது இதுகுறித்து மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி வழங்கிய புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது

நிர்மலா சீதாராமன் வரும் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு துறையினருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனையை தொடங்கியுள்ளார் இதில் நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரத்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதித்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

க்க்க்க்க சக்தி காந்த தாஸ் இதனிடையே ரிஸர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்தது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று ரிஸர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் பொரளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றியஅவர் கடந்த

ரிஸர்வ் வங்கியின் வட்டி குறைப்பு நடவடிக்கைகள் சந்தை அமைப்புகளை வியப்புற செய்ததாக தெரிவித்தார்

புதுதில்லியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகத்தின் வேதியியல் பிரிவு மாணாக்கரிடையே உரையாற்றிய அவர் படைப்பாற்றல் திறன் இன்றி எந்த நாடும் முன்னேறாது என்று சுட்டிக்காட்டினார் தொழில் முனைவோர் பிரிவை ஊக்குவிப்பது பிஜேபி அரசின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பல்வேறு சவால்களுக்கு அறிவுசார் திறன்மூலம் தீர்வு காணும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகங்கள் நாட்டின் பெருமை சின்னமாக உள்ளன என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார்

அறிவியல் சமூகம் வளர்ந்துவரும் இளைஞர்களின் விருப்பங்களை கண்ணுற்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்

இதனையடுத்து போர் முடிவடைந்ததன் விளைவாக கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து பங்களாதேஷ் நாாக உருவானது இந்நாளையொட்டி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ஸ்ரீபத்நாயக் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர்

பதௌரியா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர்சிங் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய வீரர்களின் தைரியத்தையும் வீரத்தையும் தாம் போற்றுவதாக கூறியுள்ளார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் நாடு ஒருபோதும் மறக்காது என்றார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி சேவையாற்றும் ராணுவ வீரர்களின் பணி குறித்து அவர் பெருமிதம் வெளியிட்டார்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

இதனிடையே திருச்சியில் திருமதி

திருச்சியில் வெல்லமண்டி திரு

நடராஜன் வேலூரில் திரு

வீரமணி விருதுநகரில் திரு ராஜேந்திரபாலாஜி கருரில் திரு

விஜயபாஸ்கர் தஞ்சை தெற்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

வைத்தியலிங்கம் சேலம் புறநகரில் திரு

பொன்னையன் கன்னியாக்குமரி மேற்கில் டாக்டர் ஆர் தமிழ்மகன் உசேன் திண்டுக்கல்லில் வனத்துறை அமைச்சர் திரு சீனிவாஸன் ஈரோடு மாநகர் புறநகர் பகுதிகளில் திரு

ஜெயராமன் நாமக்கல்லில் திரு

தங்கமணி கோவை புறநகர் திரு

வேலுமணி திருவள்ளூர் மேற்கு திரு

ஜெயக்குமார் கன்னியாக்குமரியில் திரு

தேர்தல் பணிக்குழுவினருக்கு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பு நல்கி பணியாற்றுமாறு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வார்டுகள் மறு வரையறை செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக விவசாய பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் இதுகுறித்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார்

குடிமராமத்துப் பணிகளால் மழையினால் நீர்நிலைகளில் சேதம் ஏற்படவில்லை என்றும் கூறினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையிலான அஇஅதிமுக அரசு அதிகளவு திட்டங்களை செயல்படுத்தி பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதாக மாநில கால்நடை பராமரிப்பத்துறை அமைச்சர் திரு உடுமலை கே

பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக அதிக இடங்களில் வெற்றிபெற்று சாதனை படைக்கும் என்றார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அரசு செயல்படுத்துவதால் மக்கள் அதற்கு அங்கீகாரம் அளிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இதன்மூலம் காசநோய் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது